பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர்திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

செயல்படுவதற்கான ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது

பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

விருதுகள் இன்று வழங்கப்பட்டன

வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் மனஉறுதியுடனும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இளைஞர்களின் திறமையால் ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த மக்களும் சமமாக வாழ்வதற்குரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள ஆயுஷ்மான் திட்டத்தில் தமிழக அரசும் மக்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அண்மையில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுகளின் போது பதக்கம் பெற்று சாதளை படைத்த வீரர்கள் சாதாரண குடும்ப பின்னணி கொண்டவர்கள் என்றும் கடினமான பயிற்சியால் அவர்கள் முன்னேறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் தள்ளம்பிக்கை விடா முயற்சி ஆகியவற்றின் பலனை அடைவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் நாட்டை முன்னேற்றப்பாதையில் கொண்டுசெல்லவேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் பொறுப்பு மத்திய அரசை சாா்ந்தது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோலியப் பொருட்கள் மீது தமிழக அரசு விதிக்கும் மதிப்புக் கூட்டு வரியை குறைப்பது மாநிலத்தின் வரி வருவாயை பாதிக்கும் என்றும் எனினும் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மீதான ஊழல் புகாரை அடுத்து அவர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்துள்ளது பற்றி கேட்டதற்கு குற்றம்சாட்டப்பட்ட காரணத்தால் ஒருவரை குற்றவாளி என்று கருத முடியாது என்று முதலமைச்சா் பதிலளித்தாா் கள்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு அணை கட்டினாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது என்பதால் மேகதாது அணைத் திட்டத்தை முற்றிலும் எதிர்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்துடன் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது

முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் தகுதி பெறாதவர்கள் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பின் படி மத்திய அரசின் திட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இனி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் இரண்டாயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

முன்னாள் பிரதம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு அளித்துள்ள பரிந்துரையை ஏற்று ஆளுநர் விரைவில் உரிய முடிவு எடுப்பார் என்று நம்புவதாக மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆளுநர் செயல்படுவார் என்றார்

மத்திய ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விழாவின் போது தமிழக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணியிடம் இந்த விருதினை வழங்கினார்

அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி இந்த விருதை பெற்றுக்கொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஏழை எளிய மக்கள் மிக குறைந்த விலையில் மருந்துகளை வாங்கி பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுதொடர்பாக தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜனுடன் ஆஸ்திரேலிய துணை தூதர் திரு மைக்கேல் கோஸ்டா இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துடன் ஆஸ்திரேலிய தேசிய காட்சிக்கூடம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது குறித்தும் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் குறித்த திரைப்பட விழாவை நடத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தமிழகம் மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான கலாச்சார பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பராமரிப்பு பழுது உள்ளிட்ட காரணங்களை காட்டி அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழகத்தில் நிலவுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் மின்வெட்டை உடனடியாக கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மின் பகிர்மான கழகத்தில் நிதி நெருக்கடியை போக்கவும் மின் பற்றாக்குறையை போக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்து கிராம மக்களுக்கும் எளிதில் கிடைத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முனைப்புடன் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே காவட்டி மிடுகரப்பள்ளி தின்மேனாட்டி ஆகிய மலைக் கிராமப் பகுதிகளில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மற்றும் மூன்று நியாய விலைக் கடைகளை வைத்து திறந்து அமைச்சர் இன்று பேசினார்

இதுதொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் திரு மகாதேவன் திரு ஆதிகேசவலு ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன்பு ஆஜான சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தமிழக அரசு அனுப்பியுள்ள கோப்புகள் குறித்து சிபிஐ இயக்குநர் முடிவு செய்து அறிவிப்பார் என்று தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் உலக துப்பாக்கிச்கடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது

ஜப்பான் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து எச் எஸ் பிரணாய் ஸ்ரீகாந்த் மற்றும் பிரணவ் சோப்ரா சிக்கி ரெட்டி இணை காலிறதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளன